இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார்

பெட்ரோலியப் பொருட்கள் மீதாளவரியைமத்தியஅரசுகுறைக்கவேண்டுமென்றுமீன்வளத்துறைஅமைச்சர் திரு டி ஜெயகுமார் வலியுறுத்தியுள்ளார் சுட்டப்பேரவைத் தேர்தல் தொகுதிப் பங்கீடுதொடர்பாககூட்டணிகட்சிகளுடன் பேச்சுநடத்ததிமுக குழு அமைத்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் இந்தியபொம்மைகண்காட்சியைபிரதம் திருநரேந்திரமோடி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார்

உள்ளூரில் உற்பத்திசெய்யப்படும் பொம்மைகளைஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகளுக்குசர்வதேசஅளவிலானசந்தைவாய்ப்புக்களைஏற்படுத்தவும் இந்தகண்காட்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது மூலமாகபொம்மைஉற்பத்தியாளா்களும் வாங்குபவா்களும் விற்பனைசெய்பவா்களும் வலைதலம் பொம்மைதயாிப்பு சம்பந்தமானவடிவமைப்பாளா்களும் ஆசிரியா்களும் மாணவா்களும் இந்தநான்குநாள் நிகழ்வில் பங்கேற்கவுள்ளனர் செவ்வாய்கிழமைவரைநடைபெறவுள்ள இந்தகண்காட்சியில் ஆயிரத்துக்கும் வரும் மேற்பட்டபாம்மைதயாரிப்பாளர்கள் தங்களதபடைப்புக்களைகாட்சிப்படுத்தவுள்ளனர்

ராஜேஷ் பூஷண் தலைமையில் உயர்நிலைக்குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றது

முதற்கட்டமாகமருத்துவபணியாளர்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் தடுப்பூசிசெலுத்தப்பட்டது அடுத்தகட்டமாக மூத்தகுடிமக்கள் மற்றும் அடையாளம் காணப்பட்டு இதுவரைதடுப்பூசிசெலுத்திக் கொள்ளாதவர்களுக்கும் தடுப்பூசிசெலுத்துவதைதீவிரப்படுத்துவதுகுறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது

சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அக்கட்சியின் பொருளாளர் திரு டி ஆர் பாலுதலைமையில் அமைக்கப்பட்டுள்ளகுழுவில் மூத்ததலைவர்கள் திருகேஎன் நேரு

பெரியசாமி திருகபொன்முடி திருமதி

மூன்றுவேளாண் சட்டங்களைமத்தியஅரசுதிரும்பப் பெற்றுதில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகளுடன் பேச்சுநடத்தவேண்டும் என்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழுஉறுப்பினர் திரு பிரகாஷ் காரத் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழ்மொழியையும் தமிழர்களின் உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடியஅரசுவரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப்பின்னர் தமிழகத்தில் அமையும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களைபொறுப்புடன் பயன்படுத்துவதன் மூலம் சைபர் குற்றங்களைபெருமளவில் குறைக்க முடியும் என்றுதேசியமகளிர் திருமதி ரேகாசர்மாகூறியுள்ளார்

தமிழகம் முழுவதும் உள்ளஅனைத்துஅரசுஅலுவலககட்டடங்களையும் மாற்றுத் திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் உள்ளதாஎனஉயர்நீதிமன்றம் கேள்விஎழுப்பியுள்ளது அனைத்துஅரசுஅலுவலகங்களிலும் கழிவறைகுடிநீர் வசதிமாற்றுத்திறனாளிகள் அனுகும் வகையில் அமைக்கஉத்தரவிடக்கோரிதாக்கல் செய்யப்பட்டவழக்கைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு

அரவிந்த் அறிவித்துள்ளார்

உமாமகேஸ்வரிதெரிவித்துள்ளார் அரசுதிட்டத்திற்காககையகப்படுத்தப்பட்டநிலத்திற்குபோலிஆவணங்களைதாக்கல் செய்துஒருகோடி ரூபாய்க்குமேல் மோசடியாக இழப்பீடுபெற்றவர்கள் தொடர்பானவழக்கைசிபிசிறடிவிசாரணைக்குமாற்றிசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சென்னைபெரும்பாக்கம் ஊராட்சிமற்றும் அதனைச் கற்றியுள்ளபகுதிகளில் அதிகரித்துவரும் மக்கள் தொகையைகருத்தில் கொண்டுஅப்பகுதியில் தபால்நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் நேற்றுநடைபெற்றஆட்டத்தில் ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணி இரண்டுக்கு பூஜ்யம் என்றகோல் கணக்கில் கேரளஅணியைவென்றது

கிரிக்கெட் போட்டிகளிலிருந்துடிய்வுபெறப்போவதாக இந்தியவீரர் யூசுப் பதான் அறிவித்துள்ளார்